பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது மக்களவை உறுப்பினர் வாடு கிஷோர் ஸ்வைனின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து

இன்று நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டது

ஆப்கானிஸ்தானில் அமைதி திரும்பவும் நிரந்தர அரசியல் தீர்வுகாணவும் தாலிபான் அமைப்புடன் பேச்சுக்கள் நடத்தி வருவதாக அமெிக்க அதிபர் திரு டொனால்டு ட்டிரம்ப் கூறியுள்ளா் நியுசிலாந்துக்கு எதிரான முதலாவது டுவெண்டு டுவெண்டி மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தோல்வியடைந்தது இனி விரிவான செய்திகள் மாநிலங்களவை இன்று காலை தொடங்கியதம் எதிர்க்கட்சிகள் பல்வேறு கோரிக்கைகளை எழுப்பி அமளியில் ஈடுபட்டதால் அவைத்தலைவா திரு வெங்கையா நாயுடு பிற்பகல் இரண்டு மணி வரை அவையை ஒத்திவைத்தார் ஒடிஸா மாநிலம் அஸ்கா தொகுதியைச் சேர்ந்த பிஜூ ஜனதாதள கட்சியின் மக்களவை உறுப்பினர் லாடு கிஷோர் ஸ்வெயின் உடல் நலக்குறைவு காரணமாக நேற்றிரவு காலமானார்

அவரது மறைவுக்கு தலைவா்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனா் பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் வாடு கிஷோர் ஊரக பகுதிகளின் வளர்ச்சிக்கு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டவர் என்றும் அவர் ஆற்றிய சேவை மக்கள் மனதில் நீங்கா இடம்ப பிடித்துள்ளதாகவும் கூறியுள்ளார் மக்களவை இன்று காலை கூடியதும் அவைத்தலைவர் திருமதி கமித்ரா மகாஜன் லாடு கிஷோரின் மறைவு குறித்த இரங்கல் குறிப்பை வாசித்தார் பின்னா் உறுப்பினா்கள் அவரது மறைவுக்கு இரங்கல் தெிவித்து அவையில் இரண்டு நிமிடம் மவுனம் அனுசரித்தனர் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் மக்களவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன குடியுரிமை சுட்டத்திருத்ததிற்கு எதிராக வடகிழக்கு மாநிலத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் உறுப்பினா்களும் உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு முறைப்படியான பட்டியலை பின்பற்ற வேண்டுமென்று சமாஜ்வாதி பகுஜன் கமாஜ் ராஷ்ட்ரீய ஜனதாதள் மற்றும் இந்திய கம்யுனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன ஆந்திர பிரதேசத்துக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கக் கோரி தெலுங்கு தேசம் கட்சி உறப்பினர்கள் பேராட்டம் நடத்தி வருகின்றனர்

இந்த விருதில் ஒரு வட்சம் ருபாய் ரொக்க பரிக தாமிரப்பத்திரம் மற்றும் சால்வை ஆகியவை அடங்கும் சென்ற ஆண்டு ஜூலை மாதத்திலிருந்து இந்த ஆண்டு ஜூன் மாதம் வரை விவசாய குடும்பங்களின் வருமானம் குறித்த கணக்கெடுப்பு நடத்த அரசு முடிவு செய்துள்ளது தேசிய மாதிரி கணக்கெடுப்பு அலுவலகம் இதற்கான பணியை மேற்கொள்ளும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விவசாய குடுப்புங்களின் வருமானம் செலவினம் மற்றும் கடன் குறித்த விவரங்களை சேகிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாக மக்களவையில் நேற்று தெரிவிக்கப்பட்டது

கான்பூரில் நிகழ்ந்த வன்முறை சும்பவங்கள் குறித்து விசாரணை மேற்கொள்வதற்காக சிறப்புக் குழுவை உத்திரபிரதேச மாநில அரசு ஏற்படுத்தியுள்ளது அம்மாநிலத்தின் காவல்துறை இயக்குநராக பணியாற்றி ஓய்வுபெற்ற திரு அதுல் தலைமையிலாள நானகு உறுப்பினர்கள் கொண்ட குழு விசாரணை அறிக்கையை ஆறு மாதங்களுக்குள் சும்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது

பிரதமின் பயிர்க்காப்பீட்டுத் திட்டத்தை செயல்படுத்துவதில் இந்தியாவிலேயே தமிழகம்தான் முதலிடத்தில் உள்ளதாக முதலமைச்சா திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளாா்

அவிநாசி அத்திக்கடவு திட்டத்திற்கு இம்மாத இறுதிக்குள் அடிக்கல் நாட்டப்படும் என்று அவர் தெரிவித்தார் சென்ளை அருகே இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் உணவுப்பூங்கா ஏற்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டார் கோதாவரி காவிரி நதிகளை இணைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகக் கூறிய அவர் காவிரி பிரச்சினையில் தமிழக விவசாயிகளின் உரிமைகளை அஇஅதிமுக அரசு நிலைநாட்டி உள்ளதாகக் கூறினார்

எம் சி தண்ணீர் சேமிக்கப்பட்டு விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் என்றம் முதலமைச்சர் தெரிவித்தார்

ஒடிஸா மாநிலத்தின் களிம வளம் நிறைந்த அங்கூல் மற்றும் தென்கெனால் மாவட்டங்களை மாநிலத்தின் பிற பகுதிகளுடன் இணைப்பதற்கு இந்த திட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது

மேலும் அம்மாநிலத்தில் மூவாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஆறு புதிய திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார் ஒடிஸா மாநில மக்களின் சமூக பொருளாதார நிலைமையை மேம்படுத்துவதற்கு இந்த திட்டங்கள் பெருமளவில் உதவும் என்று அரசு தெரிவித்துள்ளது இந்நிகழ்ச்சியில் மத்திய பெட்ரோல் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதானும் கலந்து கொள்கிறார்

அரபிக்கடல் வங்கக்கடல் இந்தியப்பெருங்கடல் ஆகியவற்றின் பெரும்பாலான பகுதிகள் தொடர்பான தகவல்களை இந்த செயற்கைகோள் திறம்பட வழங்கும் டி எச் ஒளிப்பரப்பு சேவை விசாட் நெட்ஒர்க்குகள் மின்னணு செயற்கைகோள் தகவல் சேகரிப்பு உள்ளிட்டவற்றிற்கு இந்த செயற்கைகோள் மிகவும் பயனுள்ளதாக அமையும்

நாட்டு நவனுக்கு எதிராக செயல்படும் அமைப்புகள் மீது அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானில் அமைதி ஏற்படுவதற்கு தாலிபான் அமைப்புகளுடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுக்கள் நடத்தப்பட்டு வருவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனாவ்டு ட்டிம்ப் கூறியுள்ளார் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவா் அரசியல் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு அமெரிக்கா தொடர்ந்து ஆலோசனை நடத்தும் என்று அவர் கூறினார் இந்த நடவடிக்கைக்கு எதிராக செயல்பட முற்பட்டால் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அவர் எச்சரித்தாா்

வெளிநாடுகளிலிருந்து அமெிக்காவில் பணி புரிய விரும்புபவர்களுக்கு தடை இல்லை என்றும் சட்டத்திற்கு உட்பட்டு தகுதியானவா்கள் அமெரிக்காவில் தங்குவதற்கு குடியுரிமை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் அமெிக்காவின் தெற்கு பகுதியில் மெக்ஸிகோ எல்லையில் குவர் அமைக்கப்படும் என்றும் பொருட்களைக் கொண்டு திடமான சுவர் எழுப்பப்படும் என்றும் கணினி அதிநவீன எஃகு உதவியுடன்கூடிய எல்லையாக இது அமையும் என்றும் திரு ட்டிம்ப் கூறினார் சீனாவுடன் வர்த்தக பேச்சுக்கள் நடத்தப்படும் என்று கூறிய அவர் அமெரிக்காவின் வளத்தை களவாடுவதற்கு தமது அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் திரு ட்டிரம் தெரிவித்தாா்

வரவிருக்கும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் தமிழகத்தில் அஇஅதிமுக தலைமையில்தான் கூட்டணி அமையும் என்று அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான திரு ஒ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் கென்ளை விமான நிலையத்தில் செய்தியாளா்களிடம் பேசிய அவா் கூட்டணி குறித்து முடிவு செய்த பிள்னா் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுக்கள் நடத்தப்படும் என்றாா்

டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தாது